செங்கோட்டையன் அறிவித்துள்ளார்

திருவள்ளுர் பெரும்பாக்கத்தில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் சிறுசோயில் நவீன தரவு மையத்திற்கும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினாா்

தமிமகத்தில் கேசிய பணிக்குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தில் உள்ளாட்சித்துறை மூலம் மேற்கொள்ளப்படும் சீர்மிகு நகரங்கள் குடிநீர் மற்றும் சாலை கட்டமைப்பு திட்டங்களை விரைந்து முடிக்குமாறு அத்துறைக்கான அமைச்ச் திரு எஸ்பி வேலுமணி உத்தரவிட்டுள்ளார்

சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது

செங்கோட்டையன் அறிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த தேர்வு அடுத்த மாதம் முதல் வாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது

செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினாா் இதையடுத்து புதிய தேர்வு தேதியை செய்தியாளர்களிடம் அறிவித்தார்

டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின்கீழ் தகவல் தொழில்நுட்ப சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நான்கு அடுக்கு தரத்துடன் சென்னையில் முதல் தரவு மையமாக இது அமைய உள்ளது

எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளாா்

சுயஉதவிக் குழுக்களுக்கு சிறப்பு கடனுதவி வழங்கும் திட்டத்தை முறையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அம்மா இருசக்ன வாகன திட்டம் முத்ரா திட்டத்தின்கீழ் கடனுதவி போன்றவை குறித்தும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்

அரசின் பல்வேறு திட்டப்பணிகளை மேற்கொள்ளும் போது தொழிலாளர்கள் சமூக இடைவெளியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டு முறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு

வேலுமணி கேட்டுக் கொண்டார்

விஜயபாஸ்கர் சத்தியவாணி முத்து நகர் பகுதியில் கபகரக் குடிநீர் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தாா் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் நோக்கில் ஆயுஷ் அமைச்சக அதிகாரிகளின் ஒப்புதலோடு கபசரக்குடிநீர் வழங்கப்படுவதாக டாக்டர்

விஜயபாஸ்கள் கூறியுள்ளார்

இன்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை டாக்டர் மனோஜ் மொரேக்கர் மற்றும் இந்திய ஆராய்ச்சிக் குழுமத்தின் துணை இயக்குநர் டாக்டர் பிரதீப் கவுர் ஆகியோர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது மாநில அரசுக்கு அவர்கள் பாராட்டுக்களைத் தெரிவித்தனர்

இதையடுத்து

இக்கழகம் அங்கீகித்துவரும் அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்களின் எண்ணிக்கையையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் கட்டிடத் தொழிலாளர்களாக பணியாற்றிய வெளிமாநில தொழிலாளா்களை அவா்களது விருப்த்தின் பேரில் சொந்த ஊா்களுக்கு அனுப்ப மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் தெரிவித்துள்ளார் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்த வெளிமாநில தொழிலாளர்களை சிறப்பு ரயில் மூலம் தஞ்சாவூர் ரயில் சந்திப்பில் வழியனுப்பி வைத்தாா் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மேலும் ஆயிரக்கணக்கான வெளிமாநில தொழிலாளர்களை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப மாவட்ட நிர்வாகம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் திரு கோவிந்த ராவ் தெரிவித்தார்

இதனிடையே மத்திய பணியாளா் துறை அமைச்சகம் அனைத்து அரசு துறை அலுவலகங்களுக்கும் அலுப்பியுள்ள கற்றறிக்கையில் அலுவலகம் மற்றும் சுற்றுப்புறத்தை தூய்மையாகவும் சுனதார பாதுகாப்புடன் பராமரிப்பதற்கு மிகுந்த முக்கியத்தும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது கரூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் மூன்று அம்மா உணவகங்களில் வழங்கப்பட்டு வந்த இலவச உணவு வழங்கும் திட்டம் இம்மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத் துறை அமைச்ச் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் திருமழிசையில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் நோய் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது

தூத்துக்குடி மாவட்டத்திற்கு குஜராத் மகாராஷ்டிரா போன்ற வெளி மாநிலத்திலிருந்து வரும் அளைவரும் சோதனை சாவடிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வேளாண்மை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களுக்கு மார்ச் கடந்த தேதியிலிருந்து

நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்

ஒரு லட்சம்கோடி ரூபாய் அளவிற்கு பொதுத்துறை வங்கிகள் அவசர கால கடனுதவி வழங்கியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு ஏதுவாக மாநில அரசுகள் ரயில்வே நிர்வாகமும் இணைந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி மத்திய உள்துறை செயல் திரு அஜய்பல்லா மாநில அரசுகளின் தலைமைச் செயலர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்க திட்டமிட்டிருந்த மாணவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் வெளிநாடு செல்ல இயலாத நிலையில் சூழ்நிலையில் அவர்களின் நலன் கருதி பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வில் கலந்து கொள்ள அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சா் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளாா்